உலகக் கோப்பை கிரிக் கெட் போட்டியில் இன்று நடைபெறவறள்ள முதல் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி தென்னாப் பிரிக்காவை எதிர் கொள்கிற து இனி விரிவான செய்திகள் நாட்டின் பிரதமராக திரு ந ரே ந்திர மோடி இரண்டாவது குடியர் சுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் அவருக் கு கு டி ய ர சு தலை ர தி ரு ராம் நாத் கோவிந்த் பதவி பிரமாண மும் ரகசிய காப்ப பிரமாணமும் செய்து எவக்க உள்ளாா் பிரதமாருடன் அமைச்சரவையில் இடம் பெறு வோரு ம் பதவியேற் று க்கொள்கின்றனர் இந்த நிகழ்ச் சியில் பல்வேறு நாடுகளைச் சேர் ந்த தலைவர்கள் நாட்டின் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மூத்த அதிகாரிகள் ம ற்றும் முக்கிய பிர முகர்கள் கலந்து கொள்கின் ற னர் பிம்ஸ்டெக் அமைப்பில் இடம் பெற்றுள்ள நாடுகளின் தலைவர் களுக்கு இந்த விழாவில் பங்கேற்க அழைப்பட் விடுக்கப்பட்டுள்ளது

மொரிஷியஸ் பிரதமர் திரு பிரவீன்குமார் ஐ ுக்நாத் நேபாள் பிரதமர் திரு கே பி ஷர்மா ஒல்பி பூடான் பிரதமர் திரு லோட்டே தாய்லாந்து சிறப்ப து ்த ர் தி ரு கிரி ஷெடா பூ ன் ராக் ஆகி யோ ரு ம் இன் று பதுதில் லியில் நடைபெறு ம் பிரதமரின் பதவியேற்ப நிக ழ்ச்சியி ல் கலந்து கொள்கின் றனர் வி ழ ாவில் கலந்து கொள்ளு ம்் உலகத் தலைவர்களை வரவேற்க அனைத்து ஏற்பாடுகளும் பதுதில்லியில் செய்ய ப்பட்டுள்ளன பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கு ம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது

விஜயவாடாவிலுள்ள இந்திரா காந்தி அரங்கத்தில் இன்று பி ற் பகல் நடைபெறும் விழாவில் ஆளுநர் திரு இ எஸ்ப் எல் நரசிம்மன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து எவக்க உள்ளாாட்ட் ஒருங்கிணைந்த ஆ ந்திர மாநிலத்தின் இரண்டாவது முதலமைச்சராக தி ரு ஜெகன் மோகன் ரெட்டி பதவியேற்க உள்ளாா் பதவியேற்படுவிழாவில் தெலங்கானா முதலமைச்சர் திரு சந்திர சேகர ராவ் பஃஹார் முதலமைச்சர் தி ந ிதிஷ்கு மார்ச் ஐன சேளா கட்சியின் தலைவர் திரு பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் தெரவிக்கின்றன

தி ரு ஜேட்லியின் உடல்நிலை தொடர்பாக அவரிடம் விசாரித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக தி ருண் பி ரதமர் ந ரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்ளற் அனுப்பியி ருந்தாா்

முன்னதாக முன்தினம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் ம்ற்று ம் மார்க்சிஸ்ட் கம்யஆனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஒரு சட்டப் பேரவை உறுப்பினர் பிஜேபியில் இணந்தது குறிப்பிடத்தக்கது

ஏற்கனவே ஜாமீன் மறுக்கப்பட்டு சிறையிலுள்ள அவர் விசாரணைக்காக இன்று ஆ ஐர்ப டுத்தப் படவள்ளாா் இந்தியாவத்து திருப்பி அனுப்புவது அவரை தொடர்பான் நடைமுறைகள் குறித்து சி பி ஐ தொடர்ந்து முய ற்சி மேற் கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது வெளிநாடு செல்ல அனுமதி கோரி திரு ராபர்ட் வத்ரா தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை தில்லி நீதிமன்ற மீ அடுத்த மாதம் மூன்றாம் தேதிக் கு ஒத்தி வைத்துள்ளது காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியின் சகோதரி பிரியங்கா காந்தியின் கணவரான திரு ராபர்ட் வத்ரா வெளி நா டுகளி ல் சட்டவி ரோ தமாக சொத்துக்களை வாங்கியதாகக் கூற்ப்படும் குற்றக்காட்டின் அடிப்படையில் அவர் அமீது சட்டவி ரோத பணபரிவர்த்தனை தொடர்பான வழக்கை அமலாக்க இயக்கு நரகம் பதிவு செய்துள்ளது அவர் இங்கிலாந்து உள்ளிட்ட சில நாடுகளுக்கு செல்ல அலுமதி கோரியிருந்தார் இந்த மனு மீதான விசாரணை தில்லி நீதிமன் றத்தில் நேற்று நடைபெற்றது

பத்ம வி ரு துகளுக்காள நடை முறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் தொடங்கிய ள்ளது

வெடி பெருட்கள் பறி முதல் செய்யப்பட்டதாகவ ம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவம் வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்

கிளர்க்சியாளர்கள் வசம் உள்ள இட்லிப் மாகாணத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தப்பட்டையிாி ழுப்ப ஏ ற்பட்டதாக அந்நாட்டின் மனித உரிமைகள் கண்காணிப்பட அமைப்பட்கூறிய ள்ளது